நரேந்திர மோடி நாடாளுமன்ற கட்சித்தலைவர்கள் கூட்டத்திற்கு நாளை மறநாள் அழைப்பு விடுத்துள்ளார்

இன்றும் நாளையும் மக்களவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் பதவியேற்றுக் கொள்கின்றனர் நாளை மறுநாள் மக்களவைத் தலைவர் தேர்தல் நடைபெறவுள்ளது நாடாளுமன்றத்தின் இரு அவைகளின் கூட்டுக் கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் வரும் வியாழக்கிழமை உரையாற்றவுள்ளார் நடப்பு நிதியாண்டிற்கான பொது பட்ஜெட்டை நிதியமைச்சர் திருமதி

இஸ்லாமிய மகளிர் திருமண பாதுகாப்பு சட்டத்திருத்த மசோதா உள்ளிட்ட மசோதாக்களை இந்தக் கூட்டத்தொடரில் தாக்கல் செய்ய மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது இந்தக் கூட்டத்தொடர் கமுகமாக நடைபெறுவதை உறுதி செய்வதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நேற்று புதுதில்லியில் அனைத்துக் கட்சித் தலைவர்கள் கூட்டம் நடைபெற்றது இந்தக் கூட்டம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் கூட்டத் தொடர் கமுகமாக நடைபெற வேண்டும் என்றும் இதன்மூலம் மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய முடியும் என்றும் இதில் பங்கேற்ற அனைவரும் ஒப்புக் கொண்டதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இந்தக் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி நாடாளுமன்றக் கூட்டத் தொடர் கமுகமாக நடைபெறும் என்று நம்பிக்கைத் தெரிவித்தார் மக்கள் நலன் சார்ந்த மசோதாக்களுக்கு காங்கிரஸ் ஆதரவு அளிக்கும் என்று மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு குலாம் நபி ஆஸாத் கூறினார் விவசாயிகள் பிரச்சினை வேலை வாய்ப்பின்மை மற்றும் வறட்சி குறித்து விவாதம் நடத்தப்பட வேண்டும் என்று வலியுறத்தியதாகவும் அவர் தெரிவித்தார் மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று திமுக சார்பில் இந்தக் கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது நீட் தேர்வை ரத்து செய்வது தொடர்பாக தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்திற்கு ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட மாநில நலன் சார்ந்த பல்வேறு பிரச்னைகளையும் திமுக இந்தக் கூட்டத்தில் வலியுறுத்தியது இதற்கிடையே இந்தக் கூட்டத்தொடரில் மேற்கொள்ள வேண்டிய அனுகுமுறை குறித்து விவாதிப்பதற்காக பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் நேற்று புதுதில்லியில் நடைபெற்றது நாட்டின் நலன் மற்றும் வளர்ச்சிக்கான அனைத்து திட்டங்களையும் மத்திய அரசு நிறைவேற்றும் என்று பிரதமர் இந்தக் கூட்டத்தில் தெரிவித்தார் தேசிய ஜனநாயகக் கூட்டணியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் நேற்று புதுதில்லியில் கூடி ஆலோசனை நடத்தினர் பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை மறுநாள் நாடாளுமன்ற கட்சித் தலைவர்களின் கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளார் புதுதில்லியில் நடைபெறவுள்ள இந்தக் கூட்டத்தில் மக்களவை மற்றும் சுட்டப்பேரவைகளுக்கு ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவது புதிய இந்தியாவை உருவாக்குவது உள்ளிட்ட அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்படவுள்ளது இதேபோல் நாடாளுமன்ற உறப்பினர்கள் கூட்டத்திற்கும் பிரதமர் வரும் வியாழக்கிழமை அழைப்பு விடுத்துள்ளார் தமிழகத்தில் நிலவும் குடிநீர் பற்றாக்குறை குறித்து மாநில அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டித் தலைவர் திரு கே எஸ் அழகிரி வலியுறுத்தியுள்ளார் நேற்று வேலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாநிலம் முழுவதும் குடிநீர் பற்றாக்குறை நிலவுவதாகக் குறிப்பிட்டார் இப்பிரச்னைக்கு தீர்வுகாண உரிய நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ளவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார் தமிழகத்தில் நிலவும் குடிநீர் பிரச்னைக்கு திமுகதான் காரணம் என்று பிஜேபி தேசியச் செயலர் திரு எச்ராஜா குற்றம் சாட்டியுள்ளார் நேற்று விழுப்பிரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திமுக ஆட்சியில் இருந்தபோதுதான் நீர்நிலைகள் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டதாக தெரிவித்தார் மாநிலத்தில் நிலவிவரும் குடிநீர் பிரச்னைக்கு தீர்வுகாண உரிய நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொண்டு வருவதாகவும் திரு ராஜா கூறினார் தமிழகத்தில் வெய்யிலின் தாக்கம் அடுத்த இரண்டு நாட்களுக்கு கூடுதவாக இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது மதுரை திண்டுக்கல் சேலம் நாமக்கல் மாவட்டங்களில் இரண்டு முதல் நான்கு டிகிரி செல்சியஸ் அளவுக்கு கூடுதலாக வெப்பம் இருக்கும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது

சென்னை காஞ்சிபுரம் கடலூர் விழுப்புரம் நாகப்பட்டிணம் அரியலூர் பெரம்பலூர் கரூர் திருச்சி மாவட்டங்களிலும் வெயிலின் தாக்கம் கூடுதலாக இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மகளிர் நலனுக்கான எண்ணற்ற திட்டங்களை தமிழக அரசு செயல்படுத்தி வருவதூக கைத்தறித்துறை அமைச்சர் திரு ஓ எஸ் மணியன் கூறியுள்ளார் நேற்று நாகையில் மாநில அரசின் நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்கி அவர் பேசினார்

தேசிய அளவிவான யோகா போட்டியில் பங்கேற்க தாத்துக்குடியைச் சேர்ந்த மாணவர் ஒருவர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்

நீலகண்டன் கூறினார்

எங்கள் அனைவருக்கும் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது

ஈராலுக்கு எதிராக ராணுவ நடவடிக்கை எடுப்பது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாக அமெரிக்கா கூறியுள்ளது ஜம்மு கஷ்மீரை ஒட்டிய எல்லைப்பகுதியில் பாகிஸ்தான் படையினர் நேற்று மீண்டும் அத்தமீறி தாக்குதல் நடத்தினர்

மகாராஷ்ட்டிர சுட்டப்பேரவையின் மழைக்காலக் கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது மும்பை மற்றும் கொங்கன் மண்டலங்களில் நாளை தொடங்கி வியாழக்கிழமை வரை பலத்த மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது மத்திய அரசின் ஒருங்கிணைந்த மின்வளர்ச்சித் திட்டங்களினால் மின் விநியோகத்தில் ஏற்படும் இழப்பு பாதியாக குறைந்துள்ளதாக தமிழ்நாடு மின்சார வாரியம் தெரிவித்துள்ளது

வெய்யிலின் தாக்கம் அதிகரித்ததன் காரணமாக சென்னை திருச்சி இடையேயான தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து கணிசமாக குறைந்துள்ளது தென்தமிழக கடற்பகுதியில் இன்றிரவு பதினொன்றரை மணிவரை கடல் சீற்றத்துடன் காணப்படும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது

மான்செஸ்டரில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வெள்ற பாகிஸ்தான் முதலில் பந்து வீச தீர்மானித்தது

விஜய்சங்கர் பாண்டியா மற்றும் குல்தீப் யாதவ் தலா இரண்டு விக்கெட்டுக்களை வீழ்த்தினர் ஆட்டநாயகனாக ரோகித் சர்மா அறிவிக்கப்பட்டார் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் வெஸ்ட் இண்டிஸ் பங்ளாதேஷை எதிர்கொள்கிறது

இப்போட்டியில் இந்தியா ஒரு வெள்ளி இரண்டு வெண்கலப் பதக்கங்களை வென்றது

இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் சீனா ஸ்பெயினையும் தென்னாப்பிரிக்கா ஜெர்மனியையும் எதிர்கொள்கின்றன